அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது

பள்ளிகள் கல்லூரிகள் திறப்பது குறித்து ஜூலை மாதம் மத்திய அரசின் அனுமதியோடு மாநில அரசுகள் முடிவெடுக்கலாம் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

நீட்டிக்க வேண்டுமென்று தமிழக அரசுக்கு மருத்துவ நிபுணர்குழு பரிந்துரைத்துள்ளது

இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்கள் தூர்தர்ஷன் அலைவரிசைகள் மற்றும் யூ டியூப் உள்ளிட்ட இணையதளங்களிலும் பிரதமரின் உரை இடம் பெறுகிறது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

நான்காம் கட்ட ஊரடங்கு இன்று முடிவடையவுள்ள நிலையில் ஐந்தாம் கட்ட ஊரடங்கு நீட்டிப்பு தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை நேற்று வெளியிட்டுள்ளது

மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதல்களை பரிசீலித்த பின்னர் கட்டுப்பாட்டு மண்டலங்கள் தொடா்பான எல்லையை மாவட்ட நிா்வாகம் மாற்றி அமைக்கலாம்

இதற்காக தனியாக எந்தவொரு சிறப்பு அனுமதியும் பெறத் தேவையில்லை என்றும் மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது

ஆனால் இது குறித்து முன்கூட்டியே பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும்

அரசின் இந்த உத்தரவுகளை மீறுவோர் மீது பேரிடர் மேலாண்மைச் சட்டத்தின்கீழ் நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் அரசு தெரிவித்துள்ளது

கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் பொது இடங்களில் தனிநபர் இடைவெளியை தொடர்ந்து பராமரிக்க வேண்டும்

அதிகப்படியான மக்கள் கூடும் நிகழ்ச்சிகள் மதவழிபாடு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட தடை தொடரும்

பொது இடங்களில் எச்சில் துப்புவது தண்டணைக்குரிய குற்றம் ஆகும் இதற்காக மாநில மற்றும் யூனியன்பிரதேசங்களில் உள்ள சட்டத்தின்கீழ் அபராதம் விதிக்கலாம்

பணியிடங்களில் அதிகமான ஊழியர்கள் கூடுவதை தவிர்க்க அவர்கள் வீடுகளில் இருந்து பணிபுரிய தொடர்ந்து அனுமதிக்கலாம் அலுவலகங்கள் கடைகள் சந்தைகள் தொழிற்பேட்டைகள் மற்றும் இதர வர்த்தக நிறுவனங்களுக்கு ஏற்கனவே வரையறுக்கப்பட்டுள்ள பணிநேரத்தை தொடா்ந்து கடைப்பிடிக்க வேண்டும் அலுவலகங்களின் நுழைவு வாயில்களிலும் வெளியேறும் பாதையிலும் உடல் வெப்பநிலையை அளவிட வேண்டும் கைகளை சோப்புபோட்டு கழுவுதல் கிருமிநாசினியை பயன்படுத்துதல் உள்ளிட்ட தடுப்பு நடவடிக்கைகள் தொடர வேண்டும் பணியிடங்கள் பொது பயன்பாட்டு இடங்கள் கதவுகளின் கைபிடிகள் ஆகியவற்றின் மீது அவ்வப்போது கிருமிநாசினி தெளித்து சுத்தமாக பராமரிக்க வேண்டும் உள்ளிட்ட நெறிமுறைகளை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய நான்கு மாவட்டங்களில் ஊரடங்கை நீட்டிக்க வேண்டுமென்று தமிழக அரசுக்கு மருத்துவ நிபுணர்குழு பரிந்துரைத்துள்ளது

எடப்பாடி பழனிசாமி மருத்துவ நிபுணர்களுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்திற்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவ நிபுணர்கள் குழுவில் இடம்பெற்றுள்ள டாக்டர் பிரதீப் கவுர் இதனை தெரிவித்தார் சென்னையில் நோய்த்தொற்று அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள மண்டலங்களில் கூடுதல் விழிப்புணர்வு தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார் நோய்த்தொற்று அதிகரித்து வருவது குறித்து மக்கள் அச்சப்படத் தேவையில்லை என்றும் சமூக பரவலாக இது உருவாகவில்லை என்றும் அவர் கூறினார்

தமிழகம் முழுவதும் ஒரே மாதிரியான ஊரடங்கு தேவையில்லை என்றும் நோய் தொற்றின் தன்மைக்கு ஏற்ப தளர்வுகள் அறிவிக்கலாம் என்றும் நிபுணர் குழுவினர் தெரிவித்தனர் பொது போக்குவரத்துக்கு தற்போது சாத்தியமில்லை என்றும் அவர்கள் கூறினர்

திரைப்படங்களை நேரடியாக இணையதளங்களில் ஒளிபரப்பு செய்வது சினிமாத்துறைக்கு ஆரோக்கியமானதல்ல என்று மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் செக்கராக்குடி வல்லநாடு உள்ளிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இவ்வாறு திரைப்படங்களை இணையதளத்தில் ஒளிபரப்பு செய்வதனால் விநியோகஸ்தா்கள் தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டால் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வுகாண அரசு உதவிடும் என்று அவர் கூறினார்

ராஜேந்திரபாலாஜி கூறியுள்ளார்

நோய்த்தொற்றை கட்டுப்படுத்த மருத்துவா்களும் அதிகாரிகளும் காவலா்களும் தூய்மைப் பணியாளர்களும் இரவு பகல் பாராது பணியாற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் தேவைகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக அரசுக்கு உள்ளது என்று திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த காலத்தில் மக்களிடம் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்களை மாவட்டவாரியாக ஆட்சித் தலைவர்களிடம் திமுக ஒப்படைத்துள்ளது என்றும் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்ற அரசு முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

ஈரோடு மாவட்டம் பவானி சுட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஊராட்சிகளில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டப் பணிகளை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு

கருப்பண்ணன் தொடங்கி வைத்தார்

ராஜலட்சுமி வழங்கினாா்

ராஜேந்திரன் வழங்கினார்

அரபிக்கடலின் மத்திய கிழக்குப் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுநிலை உருவாக வாய்ப்பிருப்பதால் அந்த பகுதிக்கு